அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்பிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்க அம்தாபாத்தில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்னன மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது மகளிர் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உலக இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது

முதலில் அகமதாபாத் செல்லும் அவருக்கு சிறப்பான வகையில் வரவேற்பு அளிக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன காலை மணி பதினோரு நாற்பது க்கு ச்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் பிரதமள் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபரை வரவேற்கிறார் விமான நிலையத்திலிருந்து சபா்மதி ஆசிரமம் செல்லும் அவா்களுக்கு சாலையின் இருபுறங்களிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்க உள்ளனர் இந்த வழித்தடத்தில் பல்வேறு இடங்களில் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

ஒரு லட்சம் போ் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகொள்வார்கள் என்று எதிர்ப்பார்க்கப்படுகிறது இதனைத்தொடர்ந்து ஆக்ரா செல்லும் அமெரிக்க அதிபர் மாலை ஐந்தேகால் மணியளவில் தாஜ்மகாலை பார்வையிடுகிறார் அங்கும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாளை புதுதில்லியில் திரு டொனாவ்ட் ட்ரம்ட் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சு நடத்துகிறா் பாதுகாப்பு எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தீவிரவாதத்தை ஒடுக்குவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுவார்தையில் இடம்பெறும் என்று எதிர்ப்பார்க்கப்படுகிறது பின்னர் மாலை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் அமெரிக்க அதிபர் சந்தித்து பேசுகிறார் இதனைத்தொடர்ந்து அவர் அமெரிக்கா திரும்புகிறார் அமெிக்க அதிபரின் வருகையையொட்டி அகமதாபாத் ஆக்ரா மற்றும் புதுதில்லியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்கிடையே நேற்று இந்தியா புறப்படும் முன் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டொனால்ட் ட்ரம்ப் இந்த பயணத்தை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக குறிப்பிட்டாள் பிரதம் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் அமெரிக்க அதிபர் கூறினார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது மாநில அரசால் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாகவும் இது கடைப்பிடிக்கப்படுகிறது இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அஇஅதிமுக சா்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மகளிர் நலனுக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வருவாய்த் துறை அமைச்சா் திரு உதயகுமாா் கூறியுள்ளார் நேற்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

எத்தனை பேருக்கு வங்கிக் கணக்கு அவர்கள் வயது வந்து கிரமணமான பிறகுதான் வங்கிக் கணக்கு தொடங்க முடியும் ஆனால் இன்றைக்கு உங்கள் மகள் பிறக்கும்போதே அவள் ஒரு வங்கி கணக்கோடு பிறக்கிறாள் என்றால் அவள் இந்த நாட்டினுடைய கணக்கை எழுத இருக்கிறாள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது உங்கள் குழந்தை ஒரு கணக்கை எழுத இருக்கிறாள் அந்த கணக்கு இந்த நாட்டியுடைய வளர்ச்சி கணக்கு மகளிர் மேம்பாட்டில் தமிழக அரசு பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்து வருவதாக இந்து சமய அறநிலையத் துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு கலைக் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார் மகளிர் மேம்பாட்டிற்காக மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார்

சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கே சி கருப்பண்ணன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் ஓடத்துரையில் அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னா் செய்தியாளா்களிடம் அவர் பேசினாா் சுத்திகிப்பு நிலையம் இல்லாமல் செயல்படும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார்

நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊரகத் தொழில் துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் அறிவுறுத்தியுள்ளார் மதரவாயல் பகுதியில் நீர் ஆதாரங்களை மேம்படுத்தும் பணியிளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் நீர்நிலைகளை ஒட்டிய கரைகளில் நடைபாதைகளை அமைத்து இரு புறங்களிலும் மரங்கள் நடப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் பிரதமின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் இன்று ஒராண்டை நிறைவு செய்கிறது

இதற்கிடையே மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விவசாயிகளுக்கான ஒய்வூதிய திட்டம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என தஞ்சாவூர் மாவட்டம் கம்பர்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சத்தியநாராயணன் தெரிவித்தார்

சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா வலியுறுத்தியுள்ளார் நாமக்கல்லில் நேற்று தொடங்கிய வேளாண் திருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர் இயற்கை வேளாண்மை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த விழா நடைபெற்று வருவதாக கூறினார்

நித்தி ஆயோக் ஏற்பாடு செய்துள்ள வடகிழக்கு மாநிலங்களின் நீடித்த வளர்ச்சிக்கான மாநாடு இன்று குவஹாத்தியில் தொடங்குகிறது

பீகார் சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது தேசிய வாழை கண்காட்சி திருச்சியில் நேற்று தொடங்கியது

சென்னை பாரிமுனைப் பகுதியில் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பி செல்போன் திருடிய இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்

உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியின் ஒரு பகுதியாக நடைபெற்று வரும் இந்தத்தொடரின் இரண்டாவது மற்றும் இறுதிப் போட்டி வரும் சனிக்கிழமை கிரைஸ்ட் சர்ச் சில் தொடங்குகிறது ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் கடைசி நாளான நேற்று இந்தியா ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது

ஹங்கோ ஒப்பன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் சரத் கமல் இணை வெள்ளிப் பதக்கம் வென்றது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கேரளா ஒடிசா இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது